பகுதிகள் அனைத்திலும் சொத்து அட்டைகள் வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

முலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளாா்

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது

ஊரகப் பகுதிகளில் உள்ள வீட்டு உரிமையாளங்களுக்கு ஆவணங்கள் வழங்குவதையும் சொத்து அட்டைகள் வழங்குவதையும் நோக்கமாகக் கொண்டது இந்த திட்டம் சொத்து அட்டைகள் மூலம் கிராமவாசிகள் சுட்டப்பூர்வ உரிமைகளை பெறுவார்கள் என்றும் வங்கிகள் மற்றும் பிற நிதி நிறுவனங்களிடமிருந்து கடன்பெற அவா்களுக்கு இவை உதவும் என்றும் காணொலி காட்சி மூலம் சொத்து அட்டைகளை வழங்கி பேசிய திரு நரேந்திரமோடி கூறினார் கிராம மக்களின் சொத்துக்களை சுட்டவிரோதமாக கைப்பற்றப்படுவதை இந்த முன் முயற்சி தடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் சொத்து அட்டைகளை பெறுகின்ற லட்சக்கணக்கான மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் இந்த திட்டம் நாட்டில் உள்ள கிராமங்களில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கொண்டு வரும் என்றார் இந்த சொத்தரிமை திட்டம் கிராமப்புறங்களில் வாழும் மக்கள் சுய சார்புடன் இருப்பதற்கு பெரிதும் உதவும் என்று அவர் குறிப்பிட்டார் தற்போது ஹரியானா கர்நாடகா மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா உத்ராகண்ட் உத்திரபிரதேசம் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த ஒரு வட்சம் பயனாளிகள் இந்த சுட்டப்பூர்வ அட்டைகளை பெறுவார்கள் என்றும் நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் உள்ள மக்களுக்கு அடுத்த மூன்று அல்லது நான்கு ஆண்டுகளுக்குள் இத்தகைய சொத்து அட்டைகள் வழங்கப்படும் என்றம் உறுதியளித்தாா் பாரத ரத்னா விருதபெற்ற லோக் நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் நானாஜி தேஷ்முக் ஆகிய இந்தியாவின் இரண்டு பெருமகனாரின் பிறந்த நாள் விழாவின்போது இந்த மாபெரும் பணி தொடங்கி இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் பிரதமர் கூறினார் இந்த நிகழ்வின்போது பயனாளிகள் சிலருடன் திரு நரேந்திரமோடி கலந்துரையாடினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சா் திரு நரேந்திரசிங் தோம் ஊரகப் பகுதிகளில் முன் எப்போதம் இல்லாத வகையிலான வளர்ச்சிக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் உள்ள அரசு முன் எப்போதும் காணப்படாத செயல்களை செய்து வருகிறது என்றார்

இந்த நிகழ்ச்சியில் விஜயராஜே சிந்தியாவுக்கு புகழாரம் சூட்டிய பிரதம் திரு நரேந்திரமோடி ஏழை எளிய மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றுபவராக எப்போதும் அவர் திகழ்ந்தார் என்று கூறினார் மக்கள் சேவை என்பதே அவரின் வாழ்க்கையாக இருந்தது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் கடந்த நூற்றாண்டில் இந்தியாவுக்கு வழிகாட்டும் ஆளுமைகளில் ஒருவராக அவர் விளங்கினார் என்றும் இந்திய அரசியலின் முக்கியமான கட்டங்கள் ஒவ்வொன்றையும் அறிந்தவராக இருந்தார் என்றும் பிரதமர் கூறினார் நாட்டின் எதிர்காலத்திற்கு தமது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் ராஜாமாதா சிந்தியா என்று குறிப்பிட்ட திரு நரேந்திரமோடி நாட்டின் எதிர்கால தலைமுறைகளின் மகிழ்ச்சிக்காக தமது மகிழ்ச்சியை ஒதுக்கி வைத்தவர் என்றும் கூறினார் நாட்டிற்காள நேசத்திற்கும் மற்றவர்களுக்கு சேவை செய்யும் அவசியத்தை உணர்த்தும் ஜனநாயக உணர்வுக்கும் அவரது வாழ்க்கை உதாரணமாக உள்ளது என்றும் தெரிவித்தார் நாட்டில் முற்போக்கான சீர்திருத்தங்கள் மற்றும் வளர்ச்சிகளை உருவாக்கி விஜய ராஜே சிந்தியா தற்போது நடைபெறும் ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் அவருக்கு மகிழ்ச்சி அளிப்பவையாக இருக்கும் என்று கூறினார் இந்த நிகழ்சிசயில் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்ச் திரு பிரகவாத்சிங் படேல் விஜயராஜ சிந்தியாவின் குடும்ப உறுப்பினர்கள் மற்ற பிரமுகா்களும் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டனா் ராஜஸ்தான் மாநிலம் குவாலியரின் ராஜமாதா என நன்கு அறியப்பட்ட விஜயராஜே சிந்தியா மக்களவைக்கு ஏழு முறையும் மாநிலங்களவைக்கு இரண்டு முறையும் தேர்ந்தெடுக்கப்பட்டவராவார்

சமூக ஊடகத்தில் மக்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் மக்கள் தொகை அதிகம் உள்ள நிலையில் ஒரு தடுப்பூசி அல்லது தடுப்பூசி உற்பத்தியாளர் ஒட்டுமொத்த நாட்டிற்கும் தேவையான தடுப்பூசி முறையை நிறைவு செய்ய இயலாது என்று கூறினார்

பாதிக்கக்கூடியவர்களுக்கு முதலில் கிடைப்பதை உறுதி செய்வது அவசியம் என்றும் அவர் கூறினார் வரவிருக்கும் பண்டிகை காலங்களில் அனைதது முன்னெச்சிக்கை நடவடிக்கைகளையும் மக்கள் பின்பற்ற வேண்டுமென்று டாக்டர் ஹர்ஷவர்தன் வலியுறுத்தினார் வழிபாட்டு தலங்களிலும் நிச்சயம் முக கவசம் அணிய வேண்டுமென்று அவர் கூறினார் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு சும்பந்தமான தகவல்கள் எதையும் நன்கு உறுதி செய்யாமல் சமூக ஊடகங்களில் பகிர வேண்டாம் என்று மக்களை அமைச்சர் கேட்டுக் கொண்டார் தமிழகத்தில் பருவமழைக் காலத்தில் நோய் தொற்றை கட்டுப்படுத்த அரசு தயாராக உள்ளதாக முலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சென்னையில் இன்று வடகிழக்குப் பருவமழைக்கான முன்னேற்டாடுகள் குறித்து அமைச்சா்கள் மற்றும் அதிகாரிகளுடன் அவர் ஆய்வு மேற்கொண்டு பேசினார்

நோய் தொற்றை முழுமையாக கட்டுப்படுத்த அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பொதுமக்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டுமென்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார் பருவமழையை எதிர்கொள்ள தேவையான அனைத்து உபரணங்களும் தயார் நிலையில் உள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார்

மாநிலங்களுக்கு நிலுவையில் உள்ள ஜி எஸ் டி இழப்பீடு பங்கினை எந்த வகையில் வழங்குவது என்பது பற்றி முடிவெடுக்க இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுவதாக தெரிகிறது

லடாக் அருணாச்சல பிரதேசம் சிக்கிம் இமாச்சல பிரதேசம் உத்ரகாண்ட் பங்காப் ஜம்மு கஷ்மீர் ஆகியவற்றின் எல்லைப்பகுதிகளில் கட்டப்பட்டுள்ள இந்த பாலங்கள் ராணுவ ரிதியில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும் ராணுவ வீரர்களும் ராணுவ தளவாடங்களும் விரைந்து செல்வதை உறுதிப்படுத்த இந்த பாலங்கள் உதவும் தவாங் செல்லும் சாலையில் நெச்சுப்பூ சுரங்கப்பாதைக்கும் திரு ராஜ்நாத்சிங் அடிக்கல் நாட்டினார் இந்தியா சீனா இடையேயான எல்லைப்பகுதியில் ஏற்பட்டுள்ள பதற்றத்தை தணிக்கும் மற்றொரு முயற்சியாக இரு நாடுகளுக்கும் இடையே ரானுவ ரீதியிலான ஏழாவது சுற்று பேச்சுவார்தை இன்று நடைபெறுகிறது எல்லைக்கோடு அருகே இந்திய பகுதியில் உள்ள குகுல் என்ற இடத்தில் இந்த பேச்கவாா்த்தை நடைபெறுகிறது இதில் லெப்டினென்ட் ஜெனரல் ஹரீந்தர் சிங் லெப்டினென்ட் ஜெனரல் பி ஜி கே மேனன் ஆகியோர் இந்த குழுவிற்கு தலைமையேற்றுள்ளனர் எல்லைப்பகுதியில் அமைதியை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து இந்த சந்திப்பு நடைபெறுகிறது

மலைப்பகுதிகள் சாகச நிகழ்விடங்கள் கடல் முக துவாரங்கள் ஆயூர்வேத சிகிச்சை மையங்கள் ஆகியவை உள்நாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு இன்று முதல் திறக்கப்படுகின்றன

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது ஷார்ஜாவில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி இரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது நேற்று அபுதாபியில் நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணி தில்லி அணியை ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது